தெரிவித்துள்ளது வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்நாட்டு அரசை இந்தியா வலியுறுத்தியுள்ளது

சும்பவங்களுக்கு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங் கண்டனம் தெரிவித்துள்ளார் வடமாநிலங்களின் பல பகுதிகளில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவி வருகிறது

பின்பற்றப்போவதில்லை என ஈரான் அறிவித்துள்ளது

மழையால் கைவிடப்பட்டது இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் பெஷாவரில் சீக்கிய மதத்தைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

அதைத் தொடர்ந்து அங்கு சீக்கிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன இந்த வன்முறை சும்பவங்களின்போது ஒருவர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தானில் சீக்கிய மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அந்நாட்டு அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது சீக்கியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதலில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது மற்ற நாடுகளின் உள்விவகாரங்களில் கருத்து தெரிவிப்பதை தவிா்த்துவிட்டு பாகிஸ்தான் தனது நாட்டில் உள்ள சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்புக்கு தேவையாள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற வன்முறை புதுதில்லி சுப்பவங்களுக்கு மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது என்றும் ஆழ்ந்த கவலை அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் அமைதி காத்து பல்கலைக்கழகத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் ஜே என் யு மானவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு தில்லி துணைநிலை ஆளுநர் திரு அனில் பைஜாலும் கண்டனம் தெரிவித்துள்ளார் அமைதியை நிலைநாட்டவும் வன்முறையாளர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினருக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார் சுட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் இணைந்து செயல்டட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினரை துணை நிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டுள்ளாா் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது

காயமடைந்தவர்கள் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்

காஸியாபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அக்கட்சியின் செயல் தலைவர் திரு ஜெ பி நட்டா இந்த இயக்கத்தை தொடங்கிவைத்தார் வீடு வீடாக சென்று குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த பிரச்சார இயக்கத்தின் நோக்கமாகும் புதுதில்லியில் நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கலந்து கொண்டார் கொல்கத்தாவில் நடைபெற்ற விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை பிஜேபி தேசிய செயலாளர் திரு ராகுல் சின்ஹா தொடங்கி வைத்தார்

பாதுகாப்பு தளவாட கண்காட்சி லக்னோவில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக அந்த துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கண்காட்சி பரப்பளவு பங்கேற்கும் நிறுவனங்கள் ஈட்டப்படும் வருவாய் என அனைத்து வகையிலும் இதுவரை நடைபெறாத மிகப் பெரிய கண்காட்சியாக அமையும் என்று கூறினார் பிரதுர் திரு நரேந்திர மோடி இக்கண்காட்சியை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் இசை நடனம் மற்றும் ஓவிய ஆசிரியர்களை நியமிக்க மாநில அரசு முடுவு செய்துள்ளதாக மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கே பாண்டியராஜன் கூறியுள்ளார் திருச்சியில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்தகொண்டு பேசிய அவர் இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே கொள்கை ரீதியில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழக சுட்டப்பேரவை கூட்டத் தொடர் இன்று தொடங்குகிறது

அதை தொடர்ந்து அலுவல் ஆய்வுக்குழு கூடி இக்கூட்டத் தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என முடிவு எடுக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நாளை முதல் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் வட மாநிலங்களில் பல பகுதிகளில் தொடர்ந்து கடும் குளிர் நிலவுகிறது

பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இயல்பை விட மிக குறைந்த அளவு வெப்ப நிலை பதிவாகியுள்ளது ராஜஸ்தானில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான மனழ பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் செறிவூட்டல் திறன் அகுள் சதவீதம் அளவு ஆகியவற்றில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை இனி ஈரான் பின்பற்றாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது

பார்வையாற்றோருக்கு பயன்படும் சிறப்பு வழிகாட்டி சேவை சண்டிகர் ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஒன்றின் மூவம் ரயில் நிலையங்களில் செயல்படுத்தப்படுகிறது ஏற்கனவே நான்கு ரயில் நிலையங்களில் இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் நிலையில் வட மாநிலங்களில் முதல்முறையாக சண்டிகர் ரயில் நிலையத்தில் இது செயல்படுத்தப்படுகிறது பிரையிலி அடிப்படையிலான ரயில்நிலைய வரைப்படம் ரயில் நிலையத்தில் இடம்பெற்றிருக்கும் இதன் வாயிவாக ரயில் நிலையத்திலுள்ள பயணிகளுக்கான வசதிகளை பார்வையாற்றோர் எளிதில் தெரிந்தகொள்ள இயலும் ஈரான் படைத்தளபதி கலைமானி மீது அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் தவறாளவை என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு அவி லாரிஜானி கூறியுள்ளார் ஈராள் நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய அவர் ஈராள் மற்றும் ஈராக்கைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் ஐநா விதிமுறைகளை அப்பட்டமாக அமெரிக்கா மீறியுள்ளதூக கூறினார் அதிபர் திரு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கடும் போர்க்குற்றத்தை புரிந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பாக்தாத் விமான நிலையத்தில் அமெரிக்கா நடத்திய தாக்குதல் தொடர்பாக ஐ நா பாதுகாப்பு கவுன்சிலிடம் புகார் அளித்திருப்பதாக ஈராக் கூறியுள்ளது இது தொடர்பாக இரண்டு கடிதங்களை ஐ நாவிடம் வழங்கியிருப்பதாக ஈராக் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் படைத்தளபதி குவாசிம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று ஈராக் கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷின் முன்னாள் தலைமை நீதிபதி திரு எஸ் கே சின்ஹாவுக்கு எதிரான நிதிமோசுடி வழக்கில் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பித்து டாக்கா சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மேற்கு ஆப்பிரிக்காவில் செயல்படும் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பினர் ஜகானா ராணுவ முகாம் மீது ஆறு லாரிகளில் வந்து தாக்குதல் நடத்தியதாக ரானுவ உயரதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டி மழையால் கைவிடப்பட்டது கவுகாத்தியில் நேற்று நடைபெறுவதாக இருந்த இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச திர்மானித்தது களம்ழ பெய்ததால் போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டது எமதாளம் ஈரப்பதத்துடன் இருந்ததால் ஆட்டம் கைவிடப்படுவதாக நடுவர்கள் அறிவித்தனர்